இனிவிரிவானசெய்திகள் பிரதமர் திருநரேந்திரமோடி தூய்மையேசேவை இயக்கத்தைஇன்றுதொடங்கிவைத்தார்

இந்தியாவைஉருவாக்கவேண்டுமென்றதேசப்பிதாமகாத்மாகாந்தியின் தூய்மை கனவினைநனவாக்குவதற்குஅனைவரும் பங்களிக்கவேண்டுமென்றும் அவா் கேட்டுக் கொண்டார் அன்றாடவாழ்வில் ஒருஅம்சமாக தூய்மைப் பணிகள் இருக்கவேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் தூய்மை இந்தியா இயக்கம் முக்கியமானகட்டத்தைஎட்டியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

நாடுமற்றும் நாட்டுமக்களின் வலிமையை இது உணா்த்துவதாகவும் பிரதமா் குறிப்பிட்டாா் அனைத்துதரப்பினரும் இந்த இயக்கத்தில் பங்கேற்றதாகவும் அவர் கூறினார் தூய்மை இந்தியா இயக்கத்தின் மூலம் வாந்தி பேதிவெகுவாககட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கழிவு மேலாண்மைநடவடிக்கைகள் வலுப்படுத்தப்படவேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்களிடையேஉரையாற்றும்போது தூய்மை இந்தியா இயக்கத்தின் தூதுவா்களாக இவா்கள் திகழ்வதாகபிரதமா் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் லே யில் உள்ளபாதுகாப்புப்படைவீரர்களுடனும் தூய்மை இந்தியா இயக்கம் தொடர்பாகதிருநரேந்திரமோடிகலந்துரையாடினார் இயற்கைபேரிடர் மட்டுமன்றி தூய்மைப் பணிகளிலும் பாதுகாப்புப் படைவீரர்கள் ஆற்றிவரும் பங்குபாராட்டுதலுக்குரியதுஎன்றும் அவர் தெரிவித்தார் சேலம் மாவட்டம் தலைவாசலைஅடுத்தமணிவிழுந்தான் கிராமத்தைசேர்ந்தமகளிடையேஉரையாடியபிரதமா் இந்த இயக்கத்தில் மகளிடின் பங்களிப்பைக் கண்டுதாம் பெருமிதம் கொள்வதாககூறினார் பிரதமா் தங்களுடன் கலந்துரையாடியது

ஒருதரப்பினரின் விருப்பத்திற்கேற்பசெயல்படுவது ஜனநாயகம் அல்லஎன்றுகுறிப்பிட்ட பிராவத் துணிச்சல் ஒற்றுமை அறிவாற்றல் போன்றவைஅருகிவருவதாககூறினார்

இது தொடர்பாகஆளுநர் மாளிகைவெளியிட்டுள்ளசெய்திக்குறிப்பில் இது குறித்தகோப்புகள் மற்றும் நீதிமன்றதீா்ப்பின் ஆவணங்களை மாநிலஅரசுநேற்றுதான் சம்ப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தபிரச்சினைசிக்கலானதுஎன்பதால் சட்டம் நிர்வாகம் மற்றும் அரசியல் சாசனரீதியில் ஆய்வு மேற்கொள்ளவேண்டியிருப்பதாகஅந்தசெய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது முழுமையானஆய்வுக்குப் பின்னர் சட்டத்துக்குஉட்பட்டுநியாயமானமுறையில் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் ஆளுநர் மாளிகைதெரிவித்துள்ளது

இதன் அடிப்படையில் இதற்கானபரிந்துரையைஅமைச்சரவைசெய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்

தென்னகநதிகளை இணைக்கும் திட்டத்தில் தமிழகம் முழுமையாகாடுபடும் என்றுமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

தீபகற்பநதிகள் இணைப்பு திட்டத்தின்கீழ் மகாநதி கோதாவரி கிருஷ்ணா பெண்ணாறு பாலாறு காவிரி வைகை குண்டாறுமற்றும் பம்பா அச்சன்கோவில் வைப்பாறுநதிகளை திட்டத்தைசெயல்படுத்ததிராவிடநாட்டைசேர்ந்தஅனைவரும் இணக்கும் ஒருங்கிணைந்தமுயற்சிகளைமேற்கொள்ளவேண்டும் என்றுஅவர் வலியுறுத்தினார்

இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

இத்திட்டத்தின் மூலம் இம்மாவட்டத்தில் உள்ளகுளித்தலைவட்டாரத்தில் கர்ப்பிணிபெண்கள் வளரிளம் பெண்களுக்குபல்வேறுசிகிச்சைஅளிக்கப்பட்டுஊட்டச்சத்துஉணவு மற்றும் மருந்துகள் வழங்கப்படுகின்றன அத்துடன் பள்ளிகளில் படிப்பைகைவிடும் மாணவர்களின் எண்ணிக்கையும் வெகுவாககுறைந்துவருவதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

விளையாட்டுச் செய்திகள் டாக்காவில் நடைபெற்றுவரும் தெற்காசியகோப்பைக்கானகால்பந்துபோட்டியில் இந்தியா மாலத்தீவு இடையிலான இறுதிஆட்டம் சற்றுமுன் தொடங்கிநடைபெற்றுவருகிறது ஆசியக்கோப்பைகிரிக்கெட் போட்டிதுபாயில் இன்றுதொடங்கியது